எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது

நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

வர்மா தைவானின் வாங் ட்சூ வெய் யை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் நாட்டிலேயே அதிக தொழில் வளர்ச்சியடைந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற முதலீடு மற்றும் திறன் மேம்பாடு மாநாட்டில் பேசிய அவர் தமிழகத்தை உலகின் உற்பத்தி மையமாகவும் முதலீட்டுக்கு மிகவும் உகந்த மாநிலமாகவும் மாற்ற தமிழக அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார் முந்தைய காலங்களில் செயல்படாமல் இருந்த தொழில் நிறுவனங்களும் தற்போதைய அரசின் தொடர் முயற்சிகளால் புத்துயிர் பெறும் சூழல் உருவாகியுள்ளதாக அவர் கூறினார் தொழில் நிறுவனங்களின் குறிப்பிட்ட தேவைகளுக்கேற்ப அரசின் நிதியுதவியுடன் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் திறன் பயிற்சி வழங்கப்படும் என்றார் இதற்கான பாடத்திட்டத்தையும் பயிற்சி நிறுவனத்தையும் சும்பந்தப்பட்ட தொழில் நிறுவனமே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இத்திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர்களிலிருந்து உகந்த நபர்களை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் எவ்வளவு கனமழை அல்லது புயல் ஏற்பட்டாலும் அதனை எதிர்கொள்ள மாநில மின்வாரியம் தயார்நிலையில் உள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே தென்னிந்திய முதன்மை ஜவுளிக் கண்காட்சியை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்து அய்வுக்கூட்டங்கள் நடத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் மாநிலத்தில் புதிதாக மதுக்கடைகள் திறக்கப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் தவறானது என்று குறிப்பிட்ட அமைச்சர் திரு தங்கமணி மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்

திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் ஆலயத்தில் வருகிற பத்தாம் தேதி நடைபெற உள்ள கார்த்திகை தீபத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது

திருவாச்சுரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தங்கக் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது

தீபத்திருவிழாவுக்காக திருவண்ணாமலை வரும் பக்தர்களிடம் கங்கவசூல் செய்பவர்கள் குண்டர் சட்டத்தின் கீழ கைது செய்யப்படுவார்கள் என மாவட்ட ஆட்சியர் திரு கந்தசாமி எச்சரித்துள்ளார் தீபத்திருவிழா தொடர்பான பொதமக்கள் கருத்துக் கேட்பு கூட்டத்தில் பேசிய அவர் இந்த ஆண்டு தீபத்திருவிழாவுக்கு வரும் பக்தர்களுக்கு கூடுதல் வசதிகள் செய்து தரப்படும் என்றார் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சி மற்றும் சமூக அதிகாரமளித்தலை விரைவுபடுத்தி ஒற்றுமையை மேம்படுத்த மத்திய அரசு கடந்த ஆறமாதகாலத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

வரும் காலங்களில் இதைவிட இன்னும் அதிகம் பணியாற்றி வளமான மற்றும் முன்னேற்றமடைந்த புதிய இந்தியாவை படைக்க இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

பிஜேபி ஆட்சிக்காலத்தில்தான் தமிழகத் திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் செயல் தலைவர் திரு ஜெ பி நட்டா தெரிவித்துள்ளார்

மேலும் தமிழகத்தில் உள்ள ஐந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனைகளாக தரம் உயர்த்தப்பட்டிருப்பதுடன் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு பெருமளவு நிதி ஒதுக்கியிருப்பதாக திரு நட்டா தெரிவித்தார் மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களால் தமிழகத்தில் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் தர்மபுரி மாவட்டம் டி அப்யம்பட்டியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறைக் கட்டடங்களை திறந்து வைத்துப் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

முதலமைச்சரின் சிறப்பு சுறைதீர்க்கும் திட்டத்தின் மூவம் மக்களின் கோரிக்கைகளுக்கு விரைந்து தீர்வு காணப்படுவதாக சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் வெ

நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி அவர் பேசினார்

இதமட்டுமல்ல மேலும் ஐந்து வட்சும் பேருக்கு முதியோர் உதவித்தொகை கொடுப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்து மனுக்களைப் பெற்று நலத்திட்ட உதவிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இருவரிச்செய்திகள் லண்டன் பாலத்தில் வெள்ளியன்று நிகழ்ந்த கத்திக்குத்து தாக்குதல் சம்பவத்திற்கு ஐஎஸ் தீவிரவாத இயக்கம் பொறுப்பேற்றுள்ளது உலக எய்ட்ஸ் தினம் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது இதையொட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐந்து லட்சம் கோடி டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை அடைவதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் மாணவர்களை எதிர்கால வல்லுர்களாக உருவாக்கும் வகையில் பல்கலைக்கழகப் பாடத்திட்டங்களை வகுக்க வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார்

விளையாட்டுச்செய்தி லக்னோவில் நடைபெற்று வரும் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சவ்ரப் வர்மா இன்று தைவானின் வாங் ட்சூ வீ யை எதிர்கொள்கிறார்